ஹரியானா மாநில முதலமைச்சராக திரு

பதவியேற்கிறார்

எடப்பாடி பழனிச்சாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

பேட்மிண்டன் இறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது

மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து வழிபட்டனர் புத்தாடை அணிந்து இனிப்புகளையும் வாழ்த்துக்களையும் கற்றத்தினர் நண்பர்களுடன் பரிமாறிக் கொண்டனர் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பசுமைப்பட்டாசுகளை பயன்படுத்தமாறு கோரப்பட்டுள்ள நிலையில் மக்கள் இத்தகைய பட்டாசுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வெடித்து வருகின்றனர் குழந்தைகளிடையே பட்டாசினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ள நிலையில் அதிகாலை பட்டாசு வெடிப்பு சுப்தம் சென்னை நகரிலும் இதர பகுதிகளிலும் குறைவாக உணரப்பட்டது தீபாவளிப் பண்டிகை கொண்டாடப்படுவதை பொட்டி தலைவர்கள் பல் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த பண்டிகை இருளை நீக்கி ஒளிவீசுவதாகவும் நம்பிக்கை மீதான வெற்றியை குறிப்பிடுவதாகவும் தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் உன்மையையும் வெற்றியையும் இப்பண்டிகை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதி இன்பம் வளம் பெருகட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வமும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் திரு

பிரதமரின் உரை முடிந்தவுடன் மனதின் குரல் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது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

உலக வங்கி குழுவின் தலைவர் திரு டேவிட் மால்பாஸ் நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார்

மால்பாஸ் நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார்

புதுதில்லியில் நேற்று அவர் நித்தி ஆயோக்கின் உரைக்கோவை நிகழ்ச்சியில் நிதித்துறையின் பங்கு பற்றி ழுக்கிய உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார்

மால்பாஸ் தலைமையிலான குழுவினருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமனும் நேற்று பேச்சு நடத்தினார் பதவியேற்றபிறகு முதல்முறையாக இந்தியா வந்துள்ள திரு மால்பாஸ் குஜாத்திலும் பயணம் மேற்கொள்ளவுள்ளார் ஹரியானா மாநில முதலமைச்சராக திரு மனோகர் லால் கட்டார் இன்று பதவியேற்கிறார்

கட்டார் ஹரியானா முதலமைச்சராக இரண்டாவது முறையாவ பதவியேற்கவுள்ளார் அவர் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சத்யதியோ நரேன் ஆர்யாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஜனநாயக ஜனதா கட்சியுடன் இணைந்து அவர் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளார்

முன்னதாக நேற்று நடைபெற்ற பிஜேபி சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு மனோகள் லால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மத்திய பாா்வையாளராக திரு ரவிசங்கள் பிரசாத் கலந்து கொண்டாா் பின்னா் பேசிய அவா் ஜனநாயக ஜனதா கட்சி தலைவா் திரு துஷ்யந்த் சௌதலா துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பது குறித்த நடவடிக்கைகள் விறுவிறுப்படைந்துள்ளன

உத்தவ் தாக்கரே மற்றும் பிஜேபி தேசியத் தலைவர் திரு

கூட்டணி கட்சியான பிஜேபி அதிகாரப்பகிர்வு குறித்து எழுத்து மூலமான உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று அந்தக் கட்சி நேற்று கேட்டுக் கொண்டது

பிஜேபி மற்றும் சிவசேனை கட்சிகள் அரசு தலைமையில் தலா இரண்டரை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என சிவசேனை கூறி வருவதாக அந்தக் கட்சியின் சுட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ராவ்சாஹேப் தான்வே அதிகாரத்தை சமமாக பகிர்ந்து கொள்ளும் திட்டம் குறித்து பிஜேபிக்கு தெரியாது என்று கூறினார் தீபாவளிப் பண்டிகைக்குப்பின்னர் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் இந்தப் பிரச்னை குறித்து திரு உத்தவ் தாக்கரேயுடன் விவாதிப்பார் என்றும் அவர் கூறினார்

சந்திரகாந்த் பட்டீல் தெரிவித்தார் இதனிடையே மகாராஷ்ட்டிர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு பாவா சாஹேப் தோரத் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவாரை சந்தித்துப் பேசியுள்ளார் தமது கட்சி எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு சரத்பவார் தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சர்க்கரை ஆலைகள் வங்கிகளிடமிருந்தும் நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுள்ள கடனை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் இதற்கான அறிவிப்புகளை விரைவாக வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் திவால் சுட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கைகளை விவசாயிகள் மீது எடுக்கக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக ஆலைகளுக்கு சர்க்கரை ஒதுக்கீட்டை அதிகரித்து நிதி நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கு சிறப்புத் திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விவசாயிகள் கடன் நிலுவை வைத்திருந்தாலும் நடப்பாண்டில் சாகுபடி செய்வதற்கு தேவையான கடனை வழங்குமாறு வங்கிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் கரும்பு ஆலைகளின் கடன்களை மறுசீரமைப்பதற்காக மத்திய அரசின் அறிவுரையின்படி சர்க்கரை ஆலைகள் மீட்சிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

சிறுவனை பாதுகாப்பாக மீட்பதற்குத் தேவையாள அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் கூறினார் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மாநில மீட்புப்படையினரும் நவீன கருவிகளை கொண்டு குழந்தையை பத்திரமாக வெளியில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் தென்மேற்குக் வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வுமையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் இதன் காரணமாக வரும் நாட்களில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறப்பகுதிகளிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும் என்று வானிலை அறிக்கை கூறுகிறது இதனிடையே அரபிக் கடலில் உருவாகியுள்ள கியார் புயல் மிகவும் வலுவான புயலாக மாறியுள்ளதால் மகாராஷ்ட்டிராவின் பல பகுதிகளிலும் கோவாவிலும் பலத்த மழை பெய்யுமென்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இருவரிச் செய்திகள் அமெரிக்காவில் இந்தியா வம்வாசளி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கமலா ஹரீஷ் பிரமீளா ஜெயபால் ராஜா கிருஷ்ணமூர்த்தி ரோக்கண்ணா அமீ பேரா உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீபாவளியைக் கொண்டாடினார்கள் ரோஹிங்கா அகதிகளும் பருவநிலை மாற்றமும் பங்களாதேஷின் பெரிய சவால்கள் என்று அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா கூறியுள்ளார் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்கொள்ள பேரிஸ் உடன்படிக்கை தொடர்பான தங்களது உறுதிமொழிகளை வளர்ந்த நாடுகள் பின்பற்ற வேண்டுமென்று பேசிக் அமைப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன

சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது யோகா பாட்டி ஞானம்மாள் நேற்று கோயமுத்தூரில் காலமானார்

யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காக அவருக்கு பத்மஸ்ரீ குடியரசுத் தலைவரின் பெண் சக்தி விருதுகள் வழங்கப்பட்டிருந்தன அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார்